ஏழு மணிக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார்

கிரிக்கெட் போட்டி இன்று போர்ட் ஆப் ஸ்பெயினில் நடைபெறுகிறது

குடியரசு தலைவர் உரையின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகும் முன்னிட்டு சுதந்திர தினத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஆற்றும் உரை இன்று மாலை ஆறேகால் மணிக்கு வானொலியில் ஒலிபரப்பாகும்

அடுத்த மாதம் ஏழாம் தேதி நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கும் பின்னர் அந்த விண்கலத்தில் உள்ள ரோவர் வாகனம் சந்திரனின் மேற்பரப்பில் உள்ளவற்றை புகைப்படம் எடுத்து பூமிக்கு அனுப்பும்

மூன்று மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை மூன்றே நாட்களில் பெய்ததாகவும் அவர் தெரிவித்தார்

தர்மபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியிருக்கிறார்

இதன் காரணமாக தன்னீர் கலங்கலாக இருப்பதால் ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் நீரேற்றும் பணிகள் கடந்த பத்தாம் தேதிமுதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்றார் கலங்கல் தன்மை குறைந்தவுடன் நீரேற்றும் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒகேனக்கல் உபரி நீரை கெண்டயன் குட்டை ஏரியில் நிரப்பி மாவட்டத்தின் இதர பகுதிகளில் உள்ள ஏரிகளுக்கு கொண்டு செல்வதற்கான திட்டம் தொடர்பான அறிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்

நிகழ்ச்சியில் பேசிய இந்த தொழில்துறை முதன்மைச் செயலர் திரு முருகானந்தம் தமிழ்நாட்டில் தொழிலை தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிதாக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது என்றார்

திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தரிசன காலம் எக்காரணத்தைக் கொண்டும் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார் திருச்செந்தூர் அருள்மிகு குப்பிரமணியசுவாமி திருக்கோவில் கிரி பிரகார மண்டபம் கட்டுவதற்கு முதலமைச்சர் ஆணை வழங்கியுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் பழமை மாறாமல் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆறுகளில் குளிக்கவோ மீன்பிடிக்கவோ வேண்டாம் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது

நீர்த் திறப்பின்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் காவிரி கரையோரப் பகுதிகளில் நின்று கொண்டு செல்ஃபி எடுக்கக்கூடாது என்றும் ஆறுகள் நீர்நிலைகள் அனைக்கட்டுகள் ஆகியவற்றுக்கு சிறுவர்கள் செல்வதை பெற்றோர் தடுக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்டா மாவட்டத்தில் ஆறு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி அவசரம் அவசரமாக நடந்து முடிந்துள்ளது என்றார்

நீட் தேர்வுக்கு விலக்கு அளித்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு மசோதாக்களுக்கு குடியரசு தலைவரின் ஒப்புதலைப் பெற நடவடிக்கை எடுக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நடைபெற்ற போது அரசுத்தரப்பு வழக்கறிஞர் இதனைத் தெரிவித்தார் முன்னதாக விசாரணையின் போது இரு மசோதாக்களும் தமிழகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டதாகவும் அதனை தமிழக அரசு பெற்றுக் கொண்டுவிட்டதாகவும் மத்திய அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதியம்பாள் திருக்கோவில் ஆடித்தபசு திருவிழா நேற்று மாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது மாலை ஆறுமணிக்கு தெற்கு ரதவீதி தபசு மண்டபத்தில் அம்பாளுக்கு சங்கரநாராயணராக காட்சியளிக்கும் வைபவம் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இருவரிச்செய்திகள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன மின்னனு பொருட்கள் மீதான புதிய தீர்வை குறித்த அறிவிப்பை அமெரிக்கா ஒத்தி வைத்துள்ளது ஹாங்காங்கில் நடைபெறும் வன்முறைச் சும்பவம் குறித்து நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என்று மாநில நிர்வாகம் அறிவித்தள்ளது

சேலம் மாவட்டத்தில் நேற்று மாலை சுமார் ஒருமணி நேரம் பலத்த மழை பெய்ததால் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியது விளையாட்டுச்செய்திகள் இந்தியா வெஸ்ட் இன்டஸ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று போர்ட் ஆப் ஸ்பெயினில் நடைபெறுகிறது இந்தப் போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்குத் தொடங்கும் இரு அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது

இந்தியா பாகிஸ்தான் இடையிலான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி நடக்கும் இடத்தை இஸ்லாமாபாதிலிருந்து நடுநிலையான இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதிச் கற்றுக்கு திண்டுக்கல் அணி தகுதி பெற்றுள்ளது